முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்

கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

வென்றது

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணகிரி திருவள்ளுர் நாகை மாவட்டங்களில் அரசு மருத்துவக்கல்லூரிகளை ஏற்படுத்த மத்தியஅரசு அனுமதி வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரே ஆண்டில் ஒன்பது புதிய அரசு மருத்துவக்கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்றிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக தமது சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழகஅரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் இன்று ஒசூரில் மாநிலஅரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மகளிர் நலனுக்காக மாநில அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் முதியோர் உதவித்தொகையையும் அஇஅதிமுக அரசுதான் உயர்த்தி இருப்பதாக அமைச்சர் கூறினார் விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் யூரியா கூட்டுறவுசங்கங்கள் மூலம் தட்டுபாடின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பயிர்க்காப்பீட்டு திட்டத்தின்கீழ் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத்தொகை வழங்கப்பட்டத்தில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாகவும் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டாம் கட்ட குடிமராமத்து பணிகள் பிப்ரவரிமாதம் தொடங்கப்படவுள்ளதாக நீர் ஆதார பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் திரு சத்யகோபால் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

உள்ளாட்சித்தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநிலத்தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இந்த தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது

இன்று பிரதமர் திரு நர்நதிரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த நிதி ஆணையம் தனது இடைக்கால அறிக்கையை வரும் சனிக்கிழமை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இல்ரோ நாட்டின் மிகவும் உன்னத அதிநட்ப திறன் வாய்ந்ததம்

ப்ரீஹரிகோட்டாவிலிருந்து இதற்கிடையே இஸ்ரோ தலைவர் திரு சிவன் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுவதை பார்வையிட்ட பின்னர் பெங்களுரு செல்லும் வழியில் சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார்

நாளை நிறைவடைகிறது இந்திய மற்றும் சர்வதேச திரைப்படங்களின் வரிசையில் பல்வேறு திரைப்படங்கள் இன்று திரையிடப்பட்டன இன்றைய நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது

நாளை நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் இளையராஜாவிற்கு சிறப்பு விருதும் வழங்கப்படவுள்ளது

எமது செய்தியாளரிடம் இதை தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்று நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் மாநில அமைச்சர் டாக்டர் சரோஜா பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் பெரம்பலூர் மாவட்டம் வேலூரில் ஒருகோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வருவாய் அலுவலர் திரு ராஜேந்திரன் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா ஜோதி சுரேகா இணை தங்கப்பதக்கம் வென்றது

ஆடவர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது